அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன

வேளாண் சந்தைகள் தாராளமயமாக்கப்பட்டு நபார்டு வங்கி மூலம் வேளாண் சேமிப்பு கிடங்குகள் ஏற்படுத்தப்படும் விவசாயப் பொருட்கள் பாதுகாப்பு கிடங்குகள் தொடங்க மகளிர் சுயஉதவிக்குழக்களுக்கு முத்ரா திட்டத்தின்கீழ் கடனுதவி வழங்கப்படும் பால் உள்ளிட்ட வேளாண் பொருட்களை கொண்டு செல்வதற்காக பொது தனியார் பங்களிப்புடன் கிஸான் ரயில் இயக்கப்படும் விவசாயப் பொருட்களை கொண்டு செல்வதற்கு கிரிஷி உதான் விமான சேவை தொடங்கப்படும் அனைத்து வகை உரங்களையும் சமச்சீர் முறையில் பயன்படுத்த ஊக்குவிக்கப்படும் தோட்டக்கலை துறைக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கப்படும்

கால்நடைகளை தாக்கும் கோமாரி நோய் முற்றிலும் ஒழிக்கப்படும் கால்நடை உற்பத்தி மேம்படுத்தப்படும்

என்று டிஜிட்டல் முறையில் வரி செலுத்த ஏற்றுமதியாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படும்

வீட்டுவசதி திட்டங்களுக்கான வரியை செலுத்துவதற்கான கால அவகாசம் மேலும் ஒர் ஆண்டு நீட்டிக்கப்பட்டுள்ளது பான் எண் உடனுக்குடன் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் காலணி மரச்சாமான்களுக்கான சுங்கவரி அதிகரிக்கப்பட்டுள்ளது

அதேவேளையில் இந்தியாவில் தயாரிக்கும் மருத்துவ உபகரணங்களுக்கு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது

தூய்மை பாரத திட்டத்தின் கீழ்

மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின்கீழ் அதிக அளவில் தனியார் மருத்துவமனைகளும் இணைக்கப்படும்

மகளிருக்கான உரிய திருமண வயதை பரிந்துரைக்கும் விரைவு அமைப்பு ஏற்படுத்தப்படும்

அனைத்து அங்கன்வாடி உளரக காவல்நிலையங்கள் உள்ளிட்டவைகளில் மின்னு தகவல் பரிமாற்ற வசதி ஏற்படுத்தப்படும் தகவல் பரிமாற்ற பூங்காக்கள் அமைக்க புதிய கொள்கை அறிவிக்கப்படும்

புள்ளியியல் துறையில் தேசிய கொள்கை உருவாக்கப்படும்

சாமானிய மக்களின் வரிசுமை இதனால் குறையும் என்றும் சீரான கட்டமைப்பிற்கு வழி கோலும் என்றும் தெரிவித்துள்ளார் பட்ஜெட்டில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் திரு

மக்களின் இடர்பாடுகளையும் வேலைவாய்ப்பின்மையையும் விலை குறைப்பிற்கான அம்சங்கள் இடம்பெறவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்பூனிஸ்ட் கட்சியின் திரு